வரும் செவ்வாய்க்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது

ஏவுகணைகளை எதிர்த்து தாக்கும் போர்க்கப்பல் இந்தியக் கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது

ஏமனில் அரசுப் படையினருக்கும்

சந்தோஷ் ட்ராபி கால்பந்து போட்டியின் இறுதிச்சுற்று ஆட்டத்தில் பஞ்சாப் அணி சர்வீசஸ் அணியை இன்று எதிர்கொள்கிறது

இடஒதுக்கீடு குறித்து எதிர்கட்சிகள் மக்களிடையே தவறான தகவல்களை தெரிவித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் பீகாரில் போர்ப்ஸ்கஞ்ச் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஊழல் குடும்பம் மற்றும் சாதிமத அடிப்படையிலான அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று கூறினார் முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் தேசிய ஜனநாயகக் கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைத்தால் நாட்டின் எல்லைப் பகுதிகளில் ஊடுருவதை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார் இன்று குஜராத்தின் பத்தானில் பிரதமர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

பீகார் மாநிலம் ஷிப்பாலில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஐந்தாண்டுகளில் இளைஞர்களுக்கு அதிகளவில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தித் தந்துள்ளதாக கூறுவதை ஏற்கமுடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட ஐக்கிய ஜனதாதள் தலைவரும் மாநில முதலமைச்சருமான திரு நிதிஷ் குமார் சுப்பால் மகேந்திரபுரா ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது நாட்டின் வளர்ச்சியை உறுதிசெய்ய தங்களுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார் ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சி மூத்த தலைவர் திரு தேஜஸ்வி பிரசாத் மகேந்திரபுரா ககாரியா ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார்

எல்ஜேபி தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தானில் நடைபெறும் பொதுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார் இதனிடையே ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளபட்டன இந்த தேர்தலில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளவா்கள் மனுக்களை விலக்கிக்கொள்ள நாளை கடைசி நாளாகும்

பஞ்சாபில் உள்ள பதின்டா மற்றும் ஃபெரோஸ்பூர் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை காங்கிரஸ் அறிவித்துள்ளது இதன்படி ஷேர்சிங் குபாயா ஃபெரோஸ்பூர் தொகுதியிலும் அம்ரேந்தர்சிங் ராஜா பதின்டா தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது

இஸ்லாம்பூர் காண்டி நவ்டா அபிப்பூர் பாத்பாரா ஆகிய ஐந்து தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது

இத்தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நாளை தொடங்குகிறது மேற்குவங்கத்தில் மால்டா மாவட்ட காவல்துறைக் கண்காணிப்பாளரை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அம்மாவட்டத்தில் காவல்துறைக் கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த அருணாகோஷுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் புகார் அளித்ததையடுத்து அவருக்கு பதிலாக அஜோய் பிரசாத் அப்பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார் பீஹாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மதத்தை குறிப்பிட்டு வாக்கு சேகரித்தது தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி காங்கிரஸ் கட்சியின் நவ்ஜோத்சிங் சித்துவிற்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பீஹாரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிராகப் பேசியதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது உயிர்த்தெழுந்த தினமான ஈஸ்டர் பண்டிகை இன்று உலகெங்கும் இயேசுபிரான் கொண்டாடப்படுகிறது

ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு பரிசுகளை வழங்கி வருகின்றனர் ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்

இந்தியக் கடற்படையின் கட்டமைப்பு மற்றும் தளவாடங்கள் இருப்பு குறித்து கடற்படை தலைமை தளபதி சுனில் லம்பா திருப்தி தெரிவித்துள்ளார் மும்பையில் ஏவுகணையை எதிர்த்து தாக்கும் போர்க்கப்பல் இம்பாலை கடற்படைக்கு அவர் அர்ப்பணித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடற்படையில் மேலும் போர்க் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கிக் கப்பல்கள் வரும் நாட்களில் சேர்க்கப்படும் என்றார் கடந்த பல ஆண்டுகளாக இந்தியக் கடற்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக வாங்கும் படையாக இல்லாமல் கப்பல்களை தயாரிக்கும் நிறுவனமாக இந்தியக் கடற்படை தன்னிறைவு அடைந்து வருவதாக சுனில் லம்பா கூறினார் ஐஎஸ் தீவிரவாதத்திற்கு ஆதரவான அமைப்புடன் தொடர்புடைய நபரை தில்லியில் தேசிய புலனாய்வு அமைப்பு என்ஐஏ கைது செய்துள்ளது புதுதில்லி மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அரசு நிறுவனங்கள் அரசியல் கட்சித் தலைவர்களை குறிவைத்து தற்கொலைப்படை தாக்குதல்களை நடத்த இந்த அமைப்பு திட்டமிட்டிருந்தது

ஜெயராஜ் இயக்கிய இத்திரைப்படத்தில் நிகில் எஸ் பிரவீன் ஒளிப்பதிவாளராக பணியாற்றினார் ஏற்கனவே இப்படத்திற்கு தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது

கடந்த இருதரப்புக்கும் இடையே நடைபெற்று வரும் சண்டையில் டேம்ட் மாவட்டம் மற்றும் அதன் சுற்று வட்டாரப் பகுதிகளை அரசுப் படைகளிடமிருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளனர் இந்த சண்டையில் ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர் ஈராக் ஆதரவுடன் உள்நாட்டுப் போரில் ஈடுபட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும்

இதுகுறித்து ஐநா மனித உரிமை பார்வையாளர் ரமி அப்துல் ரஹ்மான் கூறுகையில் இப்பிராந்தியத்தில் ஐஎஸ் தீவிரவாதிகள் கடந்த ஒருவாரமாக அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் போராளிகளை குறிவைத்து கொடூர தாக்குதல் நடத்தி வருவதாகக் கூறினார் சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று பஞ்சாப் சர்வீஸஸ் அணியை எதிர்கொள்கிறது லூதியானாவில் இன்று இறுதியாட்டம் நடைபெற உள்ளது

எஃப் எம் ரெயின்போ வில் வர்ணனை இடம் பெற உள்ளது ஆசிய தடகளப் போட்டிகள் தோஹாவில் இன்று தொடங்குகின்றன முதல் நாளான இன்று எட்டு பிரிவுகளில் இறுதிச் சுற்று ஆட்டங்கள் நடைபெற உள்ளன